நாட்டின் கால்நடை துறையை மேம்படுத்த புதிய தொழில்நுட்பம் புதுமையான படைப்பாற்றல் திறன்களின் அவசியத்தை பிரதமர் திரு

காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் கா்நாடக மாநிலத்திலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் தண்ணீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது

நம்நாட்டின் சுற்றுச்சூழலும் கால்நடையும் பொருளாதார மேம்பாட்டிற்கு பெரும் பங்காற்றுவதாக எடுத்துரைத்த பிரதம் குற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு உலக நாடுகள் ஒரு முன்மாதிரி நாட்டை தேடி வருவதாக எடுத்துரைத்தார்

கால்நடை துறையும் அதுசார்ந்த பல்வேறு வர்த்தக நடைமுறைகளும் விவசாயிகளின் வருவாயை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் கால்நடை துறை மீன்பண்ணை தேனீ வளர்ப்பு பிரிவுகளில் முதலீடுகளின் மூலம் அதிக வருமானம் ஈட்ட முடிவதாக குறிப்பிட்டார்

இந்த மாபெரும் இயக்கத்தில் சுய உதவிக்குழுக்கள் குடிமக்கள் தனிநபர்கள்

இந்நிகழ்ச்சியின் போது செயற்கை கருவூட்டல் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார் பசு விஞ்ஞான் யவம் ஆரோக்ய மேளாவில் பசுக்களை பார்வையிட்ட பிரதமர் அவற்றிற்கான விந்து வசதி திட்டத்தையும் தொடங்கி வைத்தாா்

ராஜேந்திரட பாலாஜி சேலத்தில் அனைத்து தொழில்நுட்பங்களுடன் அமையவிருக்கும் பால் பண்ணை நிலையத்திற்கான பூர்வாங்க பணிகள் இன்று தொடங்கப்பட்டதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திரு

ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார்

ரரீவில்லிபுத்தூரில் கால்நடை தீவன தொழிற்சாலையும் சிவகாசி அருகே ஆணையூர் பஞ்சாயத்தில் நறுமண பால் உற்பத்தி நிலையமும் அமைக்கப்படும் என்றார் தமிழகத்தில் தொழில்தொடங்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத வகையில் இடம் மின்சாரம் குடிநீர் உள்ளிட்ட அனைத்தையும் முதலமைச்சரே முன்னின்று வழங்குவார் என்றும் அமைச்சர் கூறினார்

முன்னதாக திரு

கேரளத்தில் சிறப்பாக ஆட்சிபுரிந்த மாவேலி மன்னர் தம் நாட்டு மக்களை இன்று காணவருவது ஐதீகமாகும் மாவேலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் வகையில் கேரள மக்கள் அதிகாலையிலேயே நீராடி புத்தாடை அணிந்து வாசல்களில் வண்ண வண்ண மலாகளால் அத்தப்பூ கோலமிட்டு திருவாதிரை நடனமாடி களிப்புடனும் உற்சாகத்துடனும் இவ்விழாவை கொண்டாடினார்கள்

கேரள மாநிலத்தை அட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்திலும் திருவோண பண்டிகை இன்று உவகையுடன் கொண்டாடப்படுகிறது

வெங்கய்ய நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி உள்ளிட்டோர் மலையாள மொழி பேசும் மக்களுக்கு ஒணம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளனர்

நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் உசைனின் உயிர் தியாகத்தை போற்றும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது

காவிரி ஆற்றில் நீள்வரத்து அதிகரிப்பால் மாவட்ட நீள்வாகம் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்தியுள்ளது பிலிகுண்டுலுவில் காவிரி ஆற்றிலிருந்து வரும் தண்ணின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்

சம்பத் இன்று தண்ணீர் திறந்துவைத்தார்

அண்ணாதுரை தெரிவித்துள்ளார்

மும்மூர்த்திகள் அருள்பாலிக்கும் தலமான அருள்மிகு உத்தமர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்றுகாலை வெகுவிமர்சையாக நடைபெற்றது